மும்பையில் கனமழை காரணமாக சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது

கர்நாடகாவில் சுயேட்சைசட்டப்பேரவை உறுப்பினர்கள் இரண்டு பேர் அரகக்கு அளித்துவந்த ஆதரவை விலக்கிக்கொள்வதாக அறிவித்துள்ளதை அடுத்து அம்மாநிலத்தில் அரசியல் நெருக்கூ மேலும் அதிகரித்குள்ளது திரு எச் நாகேஷ் திரு ஆர் எங்கர் ஆகிய சுயேட்சை உறுப்பினர்கள் திரு குமாரசாமி தலைமையிலான அரசுக்கான ஆதரவை விலக்கிக்கொள்வதாக அறிவித்தனர் அதைத் தொடர்ந்து மும்பை சென்ற அவர்கள் காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்களை சந்தித்தனர் பிஜேபிக்கு தாங்கள் ஆதரவு அளிப்பதாகவும் அவர்கள் இருவரும் கூறியுள்ளனர்

இதையடுத்து முதலமைச்சர் திரு குமாரசாமி பதவி விலக வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது

இந்த இருகட்சிகளின் கூட்டணி அரசை நீடிக்க வைக்கும் முயற்சியாக மாநில அமைச்சர்கள் நேற்று தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர் அதிருப்தி சுட்டப்பேரவை உறுப்பினர்களை அமைச்சரவையில் இணைத்துக்கொள்வதற்காக தற்போதைய அமைச்சர்கள் பதவி விலகினர் எனினும் அதிருப்தி எம்எல்ஏக்கள் இந்த சமாதான நடவடிக்கைகளை நிராகரித்தனர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷேக் அப்துல்லா பின் சயீது அல் நஹ்யான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார் மூன்றுநாள் பயணமாக ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்தியா வந்த அவர் நேற்று மாலை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் பொருளாதாரம் முதலீடுகள் வர்த்தகம் எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை நடத்தினர் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் இணைந்து செயல்பாடுவது குறித்தும் அவர்கள் பேச்சு நடத்தினர் சிரியா லிபியா ஏமன் உள்ளிட்ட சர்வதேச விவாகாரங்கள் தொடர்பாகவும் அவர்கள் பேச்சு நடத்தியதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது மத்திய பட்ஜெட் தொடர்பான விவாதம் மக்களவையில் நேற்று நடைபெற்றது இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு சசி தருர் பட்ஜெட்டில் பொய்யான வாக்குறுதிகள் மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று ஏற்கனவே அரசு அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் கூறினார் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு தொகையை காப்பீட்டு நிறுவனங்கள் சரிவர வழங்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் இந்த விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு ஜெயந்த் சின்ஹா தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றப்பாதையில் கொண்டுசெல்லவதாக கூறினார் ஐந்து ட்ரில்லியன் டாவர் பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆதார் மற்றும் அது தொடர்பான சட்டங்களுக்கான திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது மாநிலங்களவையில் இந்த மசோதா மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தகவல் பாதுகாப்பு மசோதாவை விரைவில் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய இருப்பதாக தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் விரிவான அம்சங்களை உள்ளடக்கிய சட்டம் வகுக்கப்படும் என்று அவர் கூறினார் உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்ததன் அடிப்படையில் ஆதார் மற்றும் அது தொடர்பான சுட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக அவர் விளக்கம் அளித்தார் வங்கி சாரா நிதிநிறுவனங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் கூறியிள்ளாளர் ரிசர்வ் வங்கியின் மத்திய குழு உடனான பட்ஜெட்டுக்கு பிந்தைய கூட்டம் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நேற்று நடைபெற்றது

இரண்டு சினூக ஹெலிகாப்டர்கள் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் கூறியுள்ளது இந்த இரண்டு ஹெலிப்டர்களம் குஜராத்தின் முந்த்ரா துறை முகத்தில் இந்திய விமானப்படையிடம் வழங்கப்பட்டன

இவற்றில் ஏற்கனவே நான்கு ஹெலிகாப்டர்களை அந்த நிறுவனம் கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியாவிடம் வழங்கியகு

ராஜஸ்தான் மாநிலத்தின் அஜ்மீர் நகரில் நேற்று எட்டு சென்ட்டிமீட்டர் மழை பதிவானது

அருணாச்சலப் பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்துவரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேற்கு கமேங் மாவட்டத்தில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் பள்ளிகள் மற்றும் பல்வேறு கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன

மெக்ஸிகோ மற்றும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு பொருட்களுக்கு அமெரிக்கா கூடுதல் வரிகளை விதித்துள்ளது அந்த நாடுகள் எஃஃகு உற்பத்தியாளர்களுக்கு முறையற்ற வகையில் சலுகைகளை வழங்கியிருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது

முதலில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன மான்செஸ்டரில் இன்று நடைபெறவுள்ள முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது

மற்றொரு அரையிறதி ஆட்டம் பர்மிங்ஹாமில் ஆஸ்திரேலியா இங்கிவாந்து இடையே நாளை மறுநாள் நடைபெற உள்ளது இறுதிப்போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நோவோக் ஜோகோவிட்ச் ரஃபேல் நடால் ரோஜர் ஃபெடரர் கெய் நிஷிகோரி உள்ளிட்டோர் காலிறுதிப் போட்டிக்கு தகுதிப்பெற்றுள்ளனர்

காலிறுதியில் அவர் டேவிட் கோஃபினை எதிர்கொள்கிறார்

அவர் காலிறுதியில் ரோஜர் ஃபெரருடன் மோதவுள்ளார்

காலிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியாவின் ஆஷ்லே பார்ட்டிவுடன் மோதவுள்ளார்